நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

வேண்டுமென்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது

அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் கற்றுச்சூழலுக்கு உகந்த பொம்மைகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதம் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் இந்திய பொம்மை கண்காட்சியை காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் பொம்மை உற்பத்தியில் குறைந்த அளவு பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டுமென்றும் உற்பத்தியாளர்களை அவர் கேட்டுக் கொண்டார் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பெரும்பாலான பொம்மைகள் கற்றச்சூழலுக்கு உகந்த வகையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உள்ளுர் பொம்மைகள் குழந்தைகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்திட உதவிடும் என்றும் அவர் கூறினார் பொம்மைகள் குழந்தைகள் விளையாடுவதற்காக மட்டுமன்றி பல விஷயங்களை கற்றுக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் அறிவியல் சார்ந்த பொம்மைகள் பயன்பாட்டில் இருந்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தற்போது உலக அளவில் புகழ் பெற்று வரும் செஸ் போட்டி நமது முன்னோர்களால் விளையாடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் குழந்தைகள் பல்வேறு விஷயங்களை அறிந்து கொள்வதில் பொம்மைகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார் பெற்றோர்கள் பொம்மைகளை பயன்படுத்தி குழந்தைகளுடன் விளையாட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார்

உள்நாட்டில் கூடுதல் பொம்மைகள் உற்பத்தி செய்யப்படுவதள் மூவம் இறக்குமதியை தவிர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் குழந்தைகளின் கற்பனை திறனை வளர்ப்பதிலும் பொம்மைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார் கலாச்சாரம் மற்றும் தொழில்நட்பம் இணைந்து பொம்மைகள் உருவாக்கப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் உள்ளுர் பொம்மைகளுக்கு சர்வதேச வர்த்தக சந்தையை ஏற்படுத்தித்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கையால் தயாரிக்கப்படும் பொம்மைகளின் எண்னிக்கை அதிகிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமள் வலியுறுத்தினார் காணொலி காட்சி வாயிலாக நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பொம்மை கண்காட்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர்

தேவைகளுக்கு ஏற்ப சுட்டக்கல்வி முறைகள் நவீன முறையில் மேம்படுத்துவதன் அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார் சைபர் குற்றங்கள் அறிவுசார் சொத்துரிமை விதிமீறல்கள் சர்வதேச சட்டங்கள் தொடர்பான அம்சங்களில் போதிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் எதிர்காலப் போட்டிகளை சமாளிக்கும் வகையில் சுட்டம் பயிலும் மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்பம் மற்றும் சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றில் பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்

இது தொடர்பாக மத்திய அமைச்சரவை செயல் தலைமையில் உயர்நிலைக் குழுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது தெலங்கானா மகாராஷ்டிரா சத்தீஸ்கா் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இந்த நோய் தொற்று பரவல் திடீரென்று அதிகரித்துள்ளதை அடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்நோய் தொற்று குறித்த பரிசோதனை தொடர்புகளைக் கண்டறிதல் தனிமைப்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று திரு ராஜீவ் கௌபா கேட்டுக்கொண்டார்

நிதிநிலை அறிக்கை மீது நடைபெற்ற விவாதத்திற்கு நிதியமைச்சரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் பதிலளித்தார் இதனையடுத்து அவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் அகில இந்திய வானொலி டி நியூஸ் பிரதமா் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சக யூ டியூப் அலைவரிசைகளிலும் பிரதமரின் உரை ஒலிபரப்பப்படும் பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் இந்நிகழ்ச்சி இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகம் கேரளா மேற்குவங்கம் அஸ்ஸாம் மற்றும் புதுவை சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து இம்மாநிலங்களில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது

சென்னையில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இதற்கான உடன்பாடு எட்டப்பட்டது இப்பேச்சுவார்த்தையில் அஇஅதிமுக சார்பில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்ளீர் செல்வம் இனை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர் பா ம க சார்பில் அக்கட்சியின் இளைஞரனி தலைவர் டாக்டர் அன்புமனி ராமதாஸ் திரு ஜி கே மணி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் அஇஅதிமுக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர் செல்வம் கூறினார் இத்தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றிபெறும் என்று பா ம க இளைஞரணி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட சட்டப்பேரவைத்தொகுதிகளில்தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தீவிரமாக அமல்படுத்துவது குறித்து மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் அதிகாரியுமான திரு பிரகாஷ் ஆவோசனை நடத்தினார்

தேர்தல் பணியாளர்கள் அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசி போடப்படும் என்று அவர் தெரிவித்தார் நாட்டின் பன்முகத்தன்மைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புக்கு காரணமானவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றவேண்டும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் தூத்துக்குடியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழகத்தின் உரிமைகளை அஇஅதிமுக அரசு விட்டுக்கொடுத்து விட்டதாக தெரிவித்தார் பாதுகாப்பு மற்றும் எல்லை தொடர்பாள விவகாரங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பங்களாதேஷும் ஒப்புக் கொண்டுள்ளன இவ்விரு நாடுகளின் உள்துறைச் செயலாளர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையின் போது தீவிரவாதத்திற்கு எதிராக இருநாடுகளும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பரஸ்பரம் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது பங்களாதேஷ் சுதந்திரப் போர் நடைபெற்று ஐம்பது ஆண்டுகளின் நிறைவு மற்றும் இருநாடுகளின் துதரக உறவுகள் ஏற்படுத்தப்பட்டதன் பின்னணியில் இந்தப் பேச்சுவார்த்தை நடைபெற்றது